செய்தார் ஜார்கண்ட் சட்டப்பேரவைக்கான நான்காம் கட்ட தேர்தல் பிரக்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது

என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

சென்னையில் நாளை நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் கங்கைக்கான தேசிய மேம்பாட்டுக் குழுமத்தின் முதல் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கான்பூரில் இன்று நடைபெற்றது கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கான பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது உத்திரபிரதேஷ் உத்ரகாண்ட் மாநிலங்களின் முதலமைச்சா பீகார் துணை முதலமைச்சா் சுற்றுச்சூழல்துறை அமைச்ச்ர் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் உட்பட மத்திய அமைச்சா்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பலா் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கங்கை நதியை தூய்மைப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் புதிய கருத்துகளை தெரிவித்ததாக கூறினார் நாடு முழுவதிலும் உள்ள நதிகளை தூய்மைப்படுத்தம் பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என அவர் தெரிவித்தாா்

வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் பல்வேறு கட்சிகளின் நட்கத்திர பேச்சாளர்கள் இறுதிகட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் நக்ஸலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஐந்து தொகுதிகளில் பிற்பகல் மூன்று மணியுடனும் இதர தொகுதிகளில் மாலை ஐந்து மணியுடனும் பிரச்சாரம் நிறைவு பெற்றது குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து எதிர்கட்சிகள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளாா் ஜார்கண்ட் மாநிலம் கிர்தியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்களில் மக்களிடையே வன்முறைகளை துண்டும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் பேசி வருவதாக அவர் தெரிவித்தார் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் இஸ்லாமிய மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து பிரச்சினைகளை எழுப்புவதன் மூலம் எதிர்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக திரு அமித்ஷா குறை கூறினார் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய மக்கள் நாட்டின் குடிமக்கள் என்றும் குடியுரிமைச் சட்டம் எந்தவொரு குடிமகனுக்கும் எதிரானது அல்ல என்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் இதனினடயே தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றம் பங்களாதேஷ் நாடுகளிலிருந்து இந்தியாவில் அகதிகளாக குடியேறிய இஸ்லாமியர்கள் அல்லாத சிறபான்மை மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் இச்சுட்டத் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார் நாட்டின் குடிமக்களிடையே பாகுபாட்டை உருவாக்கும் நோக்கில் இச்சுட்டத் திருத்தம் கொண்டுவரப்படவில்லை என்று அவர் தெளிவுப்படுத்தினார் மேற்கு வங்க மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அம்மாநில முதலமைச்ச் செல்வி மம்தா பானா்ஜி தெரிவித்துள்ளாா் அம்மாநில மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி விடுத்துள்ள செய்தியில் மக்கள் சட்டத்திற்கு எதிராக செயல்படக் கூடாது என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலை மற்றும் ரயில் மறியல்களில் ஈடுபடக் கூடாது என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியுரிமை திருத்த சுட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றை அமல்படுத்துவதற்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அம்மாநிலத்தில் பேருந்துகள் எரிக்கப்பட்டதாகவும் ரயில் மறியல் காரணமாக சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் சில ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து மாநிலத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது மக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் வகையில் நாட்டின் கலாச்சாரம் சமூகம் மற்றும் அரசியலமைப்புச் சுட்டத்திற்கு எதிராக கொண்டு வரப்படும் எந்த சுட்டத் திருத்ததையும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்று மத்தியப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு கமல்நாத் தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடே மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார் குடியுரிமை திருத்த சட்ட மசோதா குறித்து மாநில முதலமைச்சா்களுடன் முன்கூட்டியே ஏன் ஆலோசனை நடத்தப்படவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டில் வறுமையை ஒழிக்கும் வகையில் நீடித்த வளர்ச்சியை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் குடியரசு தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற மத்திய பல்கலைக் கழகம் மற்றும் உயர் கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுடனான மாநாட்டில் அவர் உரையாற்றினார் நாட்டின் சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் நீடித்த வேளாண் வளர்ச்சி வேளாண் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் நலன்களுக்கு உதவிடும் வகையில் ஆராய்ச்சிகளை மத்திய வேளாண் பல்கலைக் கழகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சூடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டார் சமூகம் மற்றும் மக்களின் மனதில் மாற்றத்தை கொண்டுவரும் திறன் கல்விக்கு மட்டுமே உண்டு என்று குடியரக துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் குஜராத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் வாழ்வின் மகத்துவத்தை உணா்த்தும் வகையில் சிறப்பான கல்வி முறையை உருவாக்க வேண்டும் என்றும் மாணவா்களிடையே அறிவியல் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களை தொழில் முளைவோர்களாக உருவாக்கும் வகையில் சர்வதேச தரத்திலான உயர்கல்வி முறையின் அவசியம் குறித்து அவர் எடுத்துரைத்தார் எதிர்கால இந்தியாவை கட்டமைக்கும் வகையில் கல்வி நிறுவனங்கள் பொறுப்புடன் செயவாற்ற வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு கூறினார் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு தரமான கல்வி சேவையை அளிக்கும் வகையில் தனியார் பல்கலைக் கழகங்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார் அசாம் தலைநகர் குவஹாத்தி மற்றும் திப்ருகர் நகராட்சிப் பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது

பல்வேறு இடங்களில் சிக்கி தவித்த பயணிகள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பும் வகையில் குவஹாத்தி திமாபூர் இடையே சிறப்பு ரயில் இன்று இயக்கப்பட்டது

மாநிலத்தில் சுற்றுலா மேற்கொண்ட பயணிகளுக்கு உதவிடும் வகையில் அம்மாநில சுற்றுலாத்துறை இரண்டு தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளது

இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் தலைமை கண்காணிப்பு அதிகாரி கட்டிடத்தை புதப்பிக்கும் பணியை விதிமுறைகளுக்கு புறம்பாக தனியாா் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக வந்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தாா் தேசிய லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் இன்று நாடுமுழுவதும் நடைபெற்றது

தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு சுங்கக் கட்டணம் வசூலிப்பதற்கான ஃபாஸ்டாக் நடைமுறை நாளை அமலுக்கு வருகிறது சுங்கக்கட்டணச் சாவடிகளில் மின்னனு தானியங்கி முறையில் வாகனங்களுக்கான சுங்கக் கட்டணத்தை செலுத்தம் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அனைத்து கங்கக்கட்டண சாவடிகளிலும் மின்னனு முறையில் கட்டணம் வசூலிக்கும் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன எரிபொருள் மற்றும் நேரத்தை சேமிக்கவும் கற்றுக்சூழல் மாசுபடுவதை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் வாகள ஒட்டிகள் சிரமமின்றி கட்டணத்தை செலுத்தும் வகையில் இந்தத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது

இத்தொடர்பாக அமெரிக்கா இந்தோனேஷியா நைஜீரியா மற்றம் இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் விசாரனை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்

இந்தியா வெஸ்ட்இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நாளை சென்னையில் நடைபெறுகிறது